பிரதமர் திரு நரேந்திரமோடி சவுதி அரேபியாவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று அங்கு புறப்படுகிறார்

திருச்சி நடுக்காட்டுப்பட்டி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவனை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் அரசு இயந்திரங்கள் முழுமையாக முடுக்கி விடப்பட்டுள்ளன

தென்மேற்கு வங்கக் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது

இன்றிரவு தலைநகர் ரியாத் செல்லும் பிரதமர் நாளை சவுதி அரேபியாவின் எதிர்கால முதலீட்டு அமைப்பு மாநாட்டில் உரையாற்றுகிறார்

அரசியல் ஒத்துழைப்பு குழுவை ஏற்படுத்துவதற்கான முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என தெரிகிறது

ஆழ்துளை பணியில் ஈடுபட்ட ரிக் இயந்திரத்தை அகற்றிவிட்டு போர்வெல் இயந்திரம்மூலம் பாறைகளை உடைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன

இந்நிலையில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி வளர்மதி ஆகியோர் முன்னிலையில் மீட்புப் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

ராதாகிருஷ்ணன் இப்பணி கடினமான சவாலாக இருப்பதாகவும் குழந்தையை மீட்கும் வரை முயற்சிகள் தொடரும் என்றும் குறிப்பிட்டார் பாறைகள் கடினமாக இருப்பதால் துளையிட முடியாத நிலை உள்ளதாகக் கூறியஅவர் அதி நவீன இயந்திரத்தின் உதவியுடன் நடைபெற்றுவரும் பணிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை என்று கூறினார் குழந்தையின் பெற்றோர்களுக்கு மன நல நிபுணர்கள் மூலம் உரிய ஆலோசனைகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அவர் மண்ணியல் நிபுணர்களின் ஆலோசனைபடி தான் துளையிடும் பணிகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டார்

இதனிடையே மதுரை மாநகராட்சி பகுதிகளில் கைவிடப்பட்ட பராமரிப்பற்ற ஆழ்துளை கிணறுகளை உடனடியாக மூட வேண்டுமென்றும் தவறும்பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் விசாகன் எச்சரித்திருக்கிறார்

புதுதில்லி விக்ஞான் பவனில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக்சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் மமமமம ராஜ்நாத்சிங் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கப்பற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர்சிங் விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீ

பதௌரியா ஆகியோர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பாக முப்படை தலைவர்களுடன் திரு

இதனிடையே முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபெட்னாவிஸ் மகாராஷ்ட்ரா ஆளுநர் பகத்சிங் கோஷ்யாரியை இன்று சந்தித்து பேசியுள்ளார் பிஜேபி சிவசேனா கட்சிகளுக்கிடையே ஆட்சியில் பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுவரும் நிலையில் முதலமைச்சரின் இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இருப்பினும் இது மரியாதை நிமித்தமானது என்று ஆளுநர் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்நிலையில் சிவசேனா தலைவர் திவாகர் ராவ்டேயும் ஆளுநரை இன்று சந்தித்துப் பேச உள்ளார்

அமித்ஷாவும் சிவசேனா தலைவர் திரு

இதன் ஒருபகுதியாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது

அதேபோல் யமுனோத்ரி கேதார்நாத் கோவில்களின் நாளை நடை சாத்தப்பட உள்ளது குளிர்காலம் தொடங்கியதையடுத்து இந்நடவடிக்கை

நேர்மையே வாழ்வின் பாதை என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இத்தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது நேர்மையான ஊழலந்ற பாரபட்சமற்ற சமுதாயத்தை உருவாக்க இளைஞர்களிடையே இது தொடர்பான பண்புகளை உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெறுவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது

புதிய இந்தியாவை ஏற்படுத்த நல்லொழுக்க மதிப்பீடுகளின் அவசியத்தையும் அமைச்சகம் எடுத்துரைத்தது

இதன்காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக அனுப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார்